அருணாச்சல பிரதேசத்தில் கனமழையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் இந்த மாதம் நடைபெறுவதாக இருந்த திறந்த நிலைக் கல்வித் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது

நாட்டின் பல்வேறு இடங்களில் மீன் இனப் பெருக்கத்திந்கான வங்கிகளைத் தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய மீன் வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார்

மருந்துகளைத் தயாரிக்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதார துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் கனமழையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன ஈட்டா நகருக்கு அருகே உள்ள திக்தோ கிராமம் மற்றும் பாபம்புரே ஆகிய ப இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கன மழை மற்றும் நிலச் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் இந்த பேரிடரில் மாநில அரசுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று உறுதியளித்தார் இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த சில நாட்களுக்கு கன மழை தொடரும் என்று எச்சரித்துள்ளது சில இடங்களில் பெரு வெள்ளம் ஏற்படும் என்று மத்திய நீர் வள ஆணையம் கூறியுள்ளது

இந்த சூரியசக்தி மின்சாரம் தூய்மையானது நம்பகமானது பாதுகாப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் குறிக்கோளை எட்டுவதற்கு மின் உற்பத்தித் துறையில் தன்னிறைவை பெறுவது மிக அவசியம் என்றும் இதில் சூரிய சக்தி மின்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருக்கும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய இம்மாதிரியான திட்டங்கள் மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

ரேவா அல்ட்ரா மெகா சோலார் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மத்தியபிரதேச சூரிய சக்தி மேம்பாட்டு நிறுவனமும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய சூரிய சக்தி கழகமும் கூட்டாக இதனை உருவாக்கியுள்ளது இந்த சூரிய மின்சக்தி நிறுவனம் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தின் மூலம் மத்திய பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் தில்லி மெட்ரோ ரயில் சேவையும் பயன்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் படேல் அம்மாநில முதலமைச்சர் திரு சிவ்ராஜ்சிங் சௌஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நன்றி தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இந்த திட்டம் மிக பயனள்ளதாக இருக்கும் என்று திரு அமித்ஷா தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கிழக்கு வடாக் எல்லைப்பகுதியின் தற்போதைய நிலைமை குறித்து முப்படை தளபதிகளுடன் நேற்று தில்லியில் ஆலோசனை நடத்தினாா் எல்லைப்பகுதியிலிருந்து இந்திய சீன ராணுவ வீரர்கள் விலகி வருவது குறித்து ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே அப்போது விவரித்தார் எந்தவித நிலைமையையும் எதிர்கொள்வதற்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கலந்தாய்வில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் நோய் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவா்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினா்

எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே மேற்குப் பகுதியில் இருந்து படைகள் குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் பேசுப்பட்டது மூத்த ரானுவ அதிகாரிகளின் தொடர் நடவடிக்கையை அடுத்து முழுவதும் சகஜ நிலைக்குத் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மார்க் எஸ்பருடன் இரு தரப்பு நட்புறவு குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்களின் நிலை தொடர்பாக இரு அமைச்சர்களும் பேச்சு வார்த்தை நடத்தினர் நாடு முழுவதும் இந்த மாதம் நடைபெறுவதாக இருந்த திறந்த நிலைக் கல்வித் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது தேசிய திறந்த நிலைப் பள்ளியில் முந்தைய தேர்வின் அடிப்படையில் தரவரிசை தரப்படும் என்று மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று நிலை சரியானவுடன் அடுத்த பொதுத் தேர்வில் மறு ஆய்வுத் தேர்வு எழுதலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மீன் இனப் பெருக்கத்திந்கான வங்கிகளைத் தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய மீன் வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார்

தேசிய தொழில்நுட்ப தகவல் மதிப்பீட்டுக் குழு இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் உலக சவால்களில் உள்ளுர் தீர்வுகள் என்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வேளாண்மை மின்னணு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி ஆகிய துறைகளில் புதிய வழிமுறைகளைக் கையாண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவேண்டும் என்று அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்தார் ஊரக பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசுத் திட்டங்களை மாநில அரசுகள் எவ்வாறு செயல்படுத்தி வருகின்றன என்பது தொடர்பான காணொளி காட்சி ஆலோசளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தலைமையில் நேற்று நடைபெற்றது நாடு முழுவதும் பத்தாயிரம் விவசாயிகளின் குழுக்கள் அமைப்பது தொடர்பான கையேட்டை அவர் வெளியிட்டார் சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு இருபது லட்சும் கோடி ரூபாய் நிதியுதவி அளித்த பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்தார் விவசாய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு ஒரு வட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்